கொள்ளும் மான் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

ஆளுநர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று பகல் பதினொன்றரை மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் இன்று நடைபெறுகிறது

விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மான் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது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 பிரதமின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கும் மறுஒலிபரப்பு செய்யப்படும் வாய்ப்பு வசதிகளற்ற பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தற்போதுள்ள திட்டங்களைப் பயன்படுத்தி பாடுபடுமாறு ஆளுநர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெற்ற ஐம்பதாவது ஆளுநர்கள் மாநாட்டின் தொடக்க அர்வில் உரையாற்றிய பிரதமர் சாதாரண மக்களின் தேவைகளை கேட்டு செயல்படுமாறு ஆளுநர்களுக்கும் துணை நிலை ஆளுநர்களுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் அரசியல் சுட்டத்தின் சேவை அம்சங்களை வெளிக் கொண்டுவரும் வகையில் ஆளுநர்கள் பாடுபட வேண்டும் என்றும் குறிப்பாக குடிமக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புக்கள் ஆகிய அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமென்றும் அவர் கூறினார் ஆளுநர்கள் மாநாடு கருத்துப் பரிமாற்றம் பரஸ்பர அனுபவங்களிலிருந்து கற்றல் உலகின் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுதல் போன்றவற்றுக்கு பெரிதும் உதவுவதாக பிரதமர் கூறினார் முன்னதாக மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசியல் சாசன கட்டமைப்பில் ஆளுநர்களின் பங்கு மகத்தானது என்று கூறியுள்ளார் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி அவர்களை மேம்படுத்தினால் உள்ளார்ந்த வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்றார் வங்கி முறைகேடுகளைத் தடுப்பதற்காக ரிசர்வ் வங்கி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு உகந்த சட்டத்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நீர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று ஜி ராமச்சந்திரன் நினைவு சொற்பொழிவை அவர் நிகழ்த்தினார் பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் குறிப்பாக அனைத்து துறைகளுடனும் நிறுவனங்களுடனும் தனிப்பட்ட முறையில் தாம் பேசி வருவதாகவும் அவர் கூறினார் இதனால் ஒவ்வொரு துறையின் தவறுகள் கண்டறியப்பட்டு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார் பொருளாதார இலக்கை அடையும் வகையில் நலத்திட்டங்களும் சிறப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மோட்டார் வாகனத் துறையை மேம்படுத்த அரசு தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் மஹாராஷ்ட்ராவில் முதலமைச்சராக திரு தேவேந்திர பட்நவில்ஸுக்கு ஆளுநர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று பகல் பதினொன்றரை மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது இந்த விசாரணையை நடத்தும் உச்சநீதிமன்ற அமர்வில் நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு அசோக் பூஷண் திரு சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் புதிய அரசு அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டுமென்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது தெனிடையே இம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு பட்நவிஸும் துணை முதலமைச்சர் திரு அஜித் பவாரும் தங்களது பெரும்பான்மையை நிரூபிப்பார்கள் என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு நிதின் கட்கரி கூறினார் இந்நிலையில் பிஜேபியுடன் கைகோர்த்த திரு அஜித் பவாரின் செயல் ஒழுங்கீனமானது என்று தேசியவாத காங்கிரஸ் கலைவர் திரு ஷரத்பவார் கூறியுள்ளார் மும்பையில் நேற்று சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே வுடன் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பிஜேபி தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள சிவசேனா சுட்டமன்ற உறுப்பினர்களை இழுக்க முயற்சித்தால் அமைதியாக இருக்க மாட்டோம் என்று திரு உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார் இப்போதைய சூழ்நிலையிலும் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் ஆகியன ஒன்றிணைந்தே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே நேற்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி சுட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் கட்சி எம் எல் ஏக்களில் ஜம்பது பேர் வரை பங்கேற்றதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுக் கூட்டம் சென்னையை அடுத்த வானகரத்தில் இன்று நடைபெறுகிறது கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் வழியில் பேனர்களுக்கு பதிலாக வாழை மரங்கள் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தக் கூட்டம் காலை பத்தரை மணிக்குத் தொடங்குகிறது

இந்தக் கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகியோருக்கு பாராட்டு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் இயற்றப்படும் என தெரிகிறது தமிழ்நாடு திரைப்பட ஊக்குவிப்பு மையம் அமைக்கப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் கோவாவில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் ஒரு பகுதியாக நடைபெற்ற திரைப்பட சந்தை என்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சார்பில் பங்கேற்று அவர் பேசினார் திரைப்படத்துறையில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றான தமிழகத்தில் படப்பிடிப்பு நடத்த உலக திரைப்படத்துறையினர் முன்வர வேண்டுமென்றும் இதற்கு வசதியாக ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்கும் திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தமிழ்நாட்டில் மின்சார விநியோகத்தை நிறுத்தாமல் பழுதுநீக்கும் புதிய தொழில்நுட்பம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி கூறியுள்ளார்

தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தல் கண்டிப்பாக வரும் என்றும் அத்தேர்தலுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ம ஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார்

மருத்துவ பட்டமேற்படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு பெறுவதில் அஇஅதிமுக அரசு உறுதியுடன் செயல்படுகிறது என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநகராட்சி மேயர் தேர்தலை மறைமுகத் தேர்தலாக நடத்துவதால் ஜனநாயக சீர்குலைவு ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருப்பதை கட்டிக்காட்டிய அமைச்சர் மாநகராட்சி மன்றங்கள் முரண்பாடின்றி செயல்பட வாய்ப்பு ஏற்படும் என்பதால் இந்த முறையைக் கொண்டு வருவதில் தவறில்லை என்று கூறினார் மலைப்பகுதி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசுப் பள்ளிகளின் தரம் உயர்த்தரப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் வத்தல்மலை கிராமத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசினார் இந்தக் கிராமத்தில் மக்களின் கோரிக்கையை ஏற்று உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாகத் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார் இருவரிச்செய்திகள் அனுஆயுதங்களுக்கு எதிரான அமைதிச் செய்தியை அளிப்பதற்கென போப்பாண்டவர் பிரான்சிஸ் நேற்று ஜப்பான் சென்றடைந்தார் இந்தியாவின் கொள்கைகளான அஹிம்சை மற்றும் இரக்கம் உலக நாடுகளுக்கு அவசியமானது என்று திபெத்திய புத்தமதத் தலைவர் தலாய் லாமா கூறியுள்ளார்

ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஊடகங்கள் தீவிரப் பங்காற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

திண்டுக்கல்லில் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாவட்ட சிறப்பு மாநாடு நேற்று நடைபெற்றது